நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர்

பல்வேறு முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களும் நட்கத்திர பேச்சாளர்களும் தேர்தல் நடைபெறவுள்ள பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கு வங்கத்தில் பங்க்குரா மற்றும் புருலியாவில் நடைபெறும் தேர்தல் பிரச்சார பொதுக் கூட்டங்களில் பங்கேற்கிறார் தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்தின் அஸ்ஸாம்கார் மற்றும் ஜெயுன்பூரில் நடைபெறம் கூட்டத்தலும் பிரதமர் வாக்கு சேகரிக்கிறார் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா உத்தரப்பிரதேசத்தில் நான்கு தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடவுள்ளார் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தில்வி ஹரியானா மற்றும் மத்திய பிரதேசத்தில் வாக்கு சேகரிக்கிறார் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் பேரணியில் பங்கேற்கிறார் சுமாஜ்வாதிக் கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளவுள்ளார்

இந்தியா சீனா இடையேயான வர்த்தகத்தை மேம்படுத்துவது குறித்து இருநாட்டுத் தலைவர்களும் புதுதில்லியில் இன்று ஆலோசனை நடத்துகின்றனர்

இந்தியாவின் சார்பில் பல்வேறு துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்கவுள்ளனர் குறிப்பாக வேளாண் துறையில் இருதரப்பு வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்காக இந்த கூட்டம் நடைபெறுகிறது இது தவிர பல்வேறு சந்தைகளை இருநாட்டிற்கிடையே வலுப்படுத்துவதற்கு ஏதுவாக இக்கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்படவுள்ளது

கடந்த நிதியாண்டில் இவ்விருநாடுகளுக்கிடையே வர்த்தகம் ஐம்பது பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது இதனை அதிகரிக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது ஒடிஷாவில் மூன்று பெண்கள் உட்பட ஐந்து மாவோயிஸ்ட்டுகள் பாதுகாப்புப்படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் சுட்டுக்கொல்லப்பட்டனர் மாநிலத்தின் கோராப்பூர் மாவட்டத்தில் வனப்பகுதியில் நடைபெற்ற சண்டையின்போது இந்த உயிரிழப்பு ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சுப்பவம் நடைபெற்ற இடத்திலிருந்து ஐந்து துப்பாகிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது

இந்த தகவலை கூறியுள்ளது தற்போது மலேசியாவில் தங்கியுள்ள திரு ஜாகீர் நாயக்கிற்கு எதிராக சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுப்புச் சட்டத்தின்கீழ் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது தீவிரவாத தடுப்புச் சட்டத்தின்கீழும் திரு ஜாகீர் நாயக்கிற்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்துள்ளது

கடந்த பிப்ரவரி மாதம் கைது செய்யப்பட் அந்த நபர் சர்வதேச அமைப்புகளால் தடை செய்யப்பட்ட லஷ்கரே ஈ தொய்பா இயக்கத்திற்கு உதவியதாக குற்றம்சாட்டு பதிவு செய்யப்பட்டது

குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு நான்கு நாள் அரசுமுறைப் பயணமாக இன்று வியட்நாம் புறப்பட்டுச் செல்கிறார் இந்தியா வியட்நாம் இடையேயான இருதரப்பு உறவை மேம்படுத்துவதற்கு ஏதுவாக இந்த பயணம் அமையவுள்ளது இப்பயணத்தின்போது வியட்நாம் நாட்டு தலைவர்களையும் திரு வெங்கைய நாயுடு சந்தித்து பேசுகிறார்

தொடர்ந்து வியட்நாம் தலைநகரான ஹனாயில் நடைபெறும் புத்தம் மற்றும் சமூகம் குறித்த நிகழ்ச்சி ஒன்றில் அவர் சிறப்புரையாற்றுகிறார் இந்திய தூதர் நடத்தும் நிகழ்ச்சியில் வியட்நாமில் வாழும் இந்திய சமூகத்தினரிடையே அவர் உரையாற்றுகிறார் தொடர்ந்து வியட்நாம் துணை அதிபர் மற்றும் அந்நாட்டு தேசிய சபையின் தலைவர் ஆகியோரை சந்திக்கும் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு வர்த்தகம் மற்றும் முதலீடு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளார் இந்தியாவில் வங்கி பண முறைகேட்டில் ஈடுபட்டு இங்கிலாந்தில் கைது செய்யப்பட்டுள்ள வைர வியாபாரி நீரவ் மோடிக்கு பிணை வழங்க அந்நாட்டு நீதிமன்றம் மறுத்துவிட்டது பஞ்சாப் நேஷ்னல் வங்கியில் கடன் பெற்று திருப்பி செலுத்தாதது மற்றும் பண முறைகேட்டில் ஈடுபட்டது ஆகியவற்றின்கீழ் நீரவ் மோடி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அவரது ஜாமீள் மனுவை விசாரித்த இங்கிலாந்து வெஸ்ட் மினிஸ்டர் மேஜிஸ்திரேட் நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்க மறுத்துவிட்டது ஈரானின் இரும்பு எஃகு அலுமினியம் மற்றும் செம்பு ஆகிய துறைகள் மீது அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளார் ஈரானில் அணுஆயுத தயாரப்பை தடுப்பதற்கு ஏதுவாக இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக டிரம்ப் நிர்வாகம் கூறியுள்ளது

இந்த துறைகளில் ஈரானுடன் வரத்தகத்தில் ஈடுபடும் நாடுகள் மீதும் தடை விதிக்கப்படும் என அமெரிக்கா கூறியுள்ளது சிங்கப்பூர் ஏர்லைன்ஸை சேர்ந்த விமானம் ஒன்று நேற்று அவசர காரணங்களுக்காக தில்லி விமான நிலையத்தில் தரையிறங்கியது அவ்விமானத்தின் ஹைட்ராவிக் அமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக அவசர அவசரமாக விமானம் தில்லியில் தரையிறங்கியதாக சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது

ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற வெளியேற்றுதல் கற்றில் ஐதராபாத் அணி தோல்வியடைந்து போட்டியைவிட்டு வெளியேறியது இந்த ஆட்டத்தில் வெற்றி பெற்ற தில்லி அணி இறுதிச்சுற்றுக்கு தகுதி பெறுவதற்கான ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது

இப்போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் நாளை நடைபெறும் இறுதிக்கற்றுக்கு தகுதிபெறும் ஆட்டத்தில் சென்னையை எதிர்த்து தில்லி அணி விளையாடுகிறது ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இப்போட்டி நடைபெறவுள்ளது ஏற்களவே கடந்த செவ்வாய் கிழமை நடைபெற்ற இறதிக்கற்றக்கு தகுதிபெறும் ஆட்டத்தில் சென்னையை அணியை வென்ற மும்பை அணி வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுவிட்டது நாளை நடைபெறும் போட்டியில் வெற்றி பெறும் அணி இறுதி ஆட்டத்தில் மும்பை அணியை எதிர்கொள்ளும் ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய ஹாக்கி அணி அந்நாட்டின் பெர்த் நகரில் நடைபெற்ற ஆட்டத்தில் தண்டர்ஸ்டிக்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இரண்டுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது